ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

சதவிகிதமாக அதிகரித்துள்ளது

புதுச்சேரியில் தொற்றுநோய்கள் பரவாமல் தடுக்க எல்லைப் பகுதிகளில் மருத்துவ பரிசோதனைகள் மீண்டும் மேற்கொள்ளப்படும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் ராஜ்நாத் சிங் இந்தியாவின் அரசியல் சாசனமே மக்கள் அனைவரயும் இணைக்கும் இழை என்றும் அதுவே நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

அரசியல் சாசனம் நம் அனைவருக்கும் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் ஒழுக்கத்தை கற்றுத் தருவதாகவும் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சமுக நல்லிணக்கமே அரசியல் சாசனத்தின் தூண்கள் என்றும் அவர் தெரிவித்தார் குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படத்த வேண்டியது அவசியம் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார்

கொரோனா பொதுழுடக்கம் காரணமாக வெளியிடங்களில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய சிறு வியபாரிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது வங்கிகள் விண்ணப்ப தாரர்களின் வீடுகளுக்கே சென்று மீண்டும் தொழில் தொடங்குவதற்கான உதவிகளை வழங்கி வருகின்றன திட்டத்தின் அமலாக்கத்தில் வெளிப்படத் தன்மை மற்றும் பொறுப்புனர்வை உறுத்திப்படுத்தும் வகையில் இத்திட்டத்திற்கென தனி இணையதளமும் மொபைல் செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளன

உலகிலேயே கொரோனா உயிரிழப்பு விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது

கடந்த ஒரு வார காலமாக கொரோனா தொற்றினால் உயிரிழப்பு எதுவும் இல்லை

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ வர்தனை புதுடெல்லியில் தாங்கள் சந்தித்த போது புதுச்சேரியில் கொரோனா பரிசோதனை விகிதம் மற்றும் குணமடைவோர் விகிதம் அதிகமாக இருப்பதை அவர் பாராட்டியதாகவும் திரு மல்லாடி கிருஷ்ண ராவ் தெரிவித்துள்ளார்

வெளி மாநிலங்கள் மற்றும் சபரி மலை சென்று திரும்புவோர்களை பரிசோதித்து தேவைப்பட்டால் தனிமைப் படுத்த மாவட்ட ஆட்சியர் மூலம் கொள்கை உருவாக்கப்படும் என்றும் டெங்கு காய்ச்சல் நிலவரங்களை நிர்வகிப்பதற்கான வாட்ஸ்ஆப் குழுவில் ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் கிரன்பேடி புதுச்சேரியில் அரசின் சமுக நலத்திட்ட உதவிகள் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே சென்று சேர்வதையும் அரசை ஏமாற்றி உதவி பெற்றவர்களிடம் இருந்து பலன்களை பறிக்கவும் சம்பந்தப்பட்ட துறைகளில் சரிபார்ப்புக் குழுக்களை அமைக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் ஆதரவற்றோர் ஒய்வூதிய திட்டத்தில் போலியான நபர்கள் பலர் பயன்பெறுவதாக சமூக நலத்துறைச் செயலர் மூலமான விசாரணையில் தெரியவந்ததை தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் இவ்வாறு அறிவுறுத்தி உள்ளார்

கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரனார் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வஉசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

மத்திய அரசு வழிகாட்டுதலின் படி கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலங்களுக்கு வெளியே குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுடன் மேலும் பல்வேறு செயல்பாடுகளை மீண்டும் அனுமதிக்க உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாகவும் இதன் படி இனி இரவு நேர ஊரடங்கு இராது என்பதால் தொழிற்சாலைகள் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் உணவகங்கள் மதுபான பார்கள் மற்றும் திரையரங்குகள் இயல்பாக அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் செயல்படலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் டி அருண் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கடற்கரைச் சாலையில் அமலாகி வந்த நேரக் கட்டுப்பாடுகளும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன அன்பழகன் புதுச்சேரியில் தனியார் பல்கலைக் கழகங்களை அனுமதிக்க மாநில அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளிக்க கூடாது என்று புதுச்சேரி கிழக்கு மாநில அஇஅதிமுக செயலரும் சட்டமன்றக் குழுவின் தலைவருமான திரு அன்பழகன் குடியரசு தலைவருக்கு மனு அனுப்பி உள்ளார் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பல்கலைக் கழகங்களாக மாறிவிட்டால் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசுக் கோட்டாவிற்கு இடங்களே கிடைக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி பிஜேபி புதுச்சேரியில் மத்திய அரசின் புதியக் கல்விக் கொள்கையை அமல்படுத்தக் கோரியும் புதுவைக்கென தனிக் கல்வி வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் பிஜேபி மாநில பிரிவின் ஓபிசி அணியினர் இன்று கல்வித்துறை வளாகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக சுதேசி பஞ்சாலையில் இருந்து கல்வித்துறை வளாகம் வரை இவர்கள் நடத்திய பேரணியை மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் தொடக்கி வைத்தார் மழை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது

இன்று தென்மாவட்டங்களில் சில இடங்களிலும் வடமாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தென் மாவட்டங்களில் ஓர் இரு இடங்களில் அதிக மழை இருக்கலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது